இந்தியா உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆசியான் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூர் சென்றடைந்துள்ளார்

செலுத்தப்படுகிறது

வங்கக் கடலில் மையம் கொண்டுள்ள கஜா புயல் நாளை தீவிர புயலாக மாறி கரையைக் கடக்கும் என்று புயல் எச்சரிக்கை மையம் கூறியுள்ளது

உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இலங்கை நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஆசிபான் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூர் சென்றடைந்தார் இந்த மாநாட்டில் தமது பங்கேற்பு ஆசியான் நாடுகள் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்திய நாடுகளுடனான இந்தியாவின் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் ஆசியான் மற்றும் கிழக்காசிய நாடுகளின் தலைவர்களுடனான சந்திப்புகளை ஆர்வத்துடன் தாம் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூரில் இன்று நடைபெறும் சிங்கப்பூர் ஃபின்டெக் திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கிய உரை நிகழ்த்த உள்ளார் நிதிசார் தொழில்நுட்பத் துறையில் உலகின் மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படும் இந்த விழா இந்தியாவின் ஆற்றலை எடுத்துரைக்க சிறந்த தளமாகும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த மாநாட்டின் போது பிரதமர் திரு மோடி அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களை சந்தித்துப் பேச உள்ளார்

சென்னையில் நேற்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார்

ஜனநாயகம் மதச்சார்பின்மை ஆகியவற்றை பாதுகாக்க மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக திரு சீதாராம் யெச்சூரியுடன் தாம் விவாதித்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்

நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடல் அலைகள் இயல்பைவிட அதிக உயரம் எழும்பும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவர்கள் நாளை மாலை வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

மருத்துவக் குழுக்களும் மீட்புப் படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் கஜா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் நேற்று நாகப்பட்டினத்தில் ஆய்வு நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

கடலூர் மாவட்ட காவல்துறையினருடன் இணைந்த செயல்படுவதற்கு தேசிய பேரிடர் மீட்புக்குழுவினர் வந்துள்ளதாகவும் அவர்கள் எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பார்கள் என்றும் செய்தியாளர்களிடம் கூறினார் புயலால் அதிகமாக பாதிக்கப்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இலங்கை நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது நாடாளுமன்றத்தை கலைத்தும் புதிதாக தேர்தல் நடத்தவும் அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா வெளியிட்ட உத்தரவுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தலைமை நீதிபதி தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நேற்று மாலை இந்த உத்தரவைப் பிறப்பித்தது வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நாடாளுமன்றத் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிவரை ஒத்தி வைக்கவும் அந்நாட்டு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை வரவேற்றுள்ள முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசியக் கட்சியின் தலைவருமான திரு ரணில் விக்ரமசிங்கே இந்த உத்தரவால் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி முடிவுக்கு வந்துள்ளது என்றார் மக்கள் முதல் வெற்றியை பெற்றிருப்பதாகவும் நாடாளுமன்றம் இன்று கூடும் போது தமக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என்றும் அவர் கூறியுள்ளார் நீதிமன்ற உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்த மஹிந்தா ராஜபக்சேயின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு நமல் ராஜபக்சே நீதிமன்ற உத்தரவு இடைக்கால உத்தரவு என்றும் இறுதி உத்தரவு அல்ல என்றும் கூறினார்

அதேவேளையில் சபரிமலை தொடர்பான தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கவும் நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்நிலையில் சபரிமலை விவகாரம் தொடர்பாக கேரள மாநில அரசு நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க தங்க கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது

அன்று மாலை ஆறுமணிக்கு மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் இருவரிச்செய்திகள் வடகொரிய ஏவுகணை ஏவுதளத்தில் சந்தேகப்படும் அளவுக்கு எந்த நடவடிக்கையும் நடைபெறவில்லை அதிபர் என்ற அமெரிக்க திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் லண்டனில் நேற்று வில்லில் இருந்து அம்பு பாய்ந்ததில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற இரண்டு தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர்

டுவிட்டர் இணை நிறுவனர் ஜாக் டோர்சே நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினார்

கோவை மாவட்டம் மாங்கரை ஆனைக்கட்டி வீரபாண்டி உள்ளிட்ட மலையோர கிராமங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கற்றித் திரியும் இரண்டு காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன விளையாட்டுச்செய்கிகள் ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருபள்ளி கஷ்யப் தொடக்க ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளார் கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக்சாய்ராஜ் ராங்கிரெட்டி அஸ்வினி பொன்னப்பா இணை சீன தைபேயி இணையை தொடக்கச்சுற்றில் வென்றது உலக மகளிர் குத்துச்சண்டைப் போட்டி நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற மேரிகோம் தலைமையில் பத்து பேர் கொண்ட இந்திய அணி இதில் பங்கேற்கிறது